இதனிடையே மாமத்திய மாள்டுத்து வரும் தீவியர் நடவடிக்கை கா ரணமாகத்தான் இந்திய ாவில் மிகக் குறைந்த அளவில் தொட் முழும் பரவல் இருப்பபதாக மத்திய நாய் சுகாதா ரத்துறை தொபிவித்துள்ளது

இதற்கிடையே தலைநகாம் திலம்லியிலம் அதிகாபித்து வரும் நோய் தொ ற்றை கட்டுப்படுத்த மத்திய அரசும் தில்லி அரசு மற்று ஒன்றிணைந்து நடவடிக்கை எடும்தது வருவதாக அம்மாநில முதலமைச்சான் திரு அரவிந்த் கெஜ்ாிவால் தொ ிவித்துள்ளாா்

ஊ ரடங்கினை சி ற பப்பாக கடைபிடித்த நாடுகளில் நோய் தொற்று முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளது என்று ம்

அம்மாநிலத்தின் சம்பை மாவட்டத்தில் ஏ ற்பட்ட இந்த நிலந்டுக்கத்தினால் வி ா ி ச ல ் ஏ ற் பட்டடுள்ளதாக அம்மாநில அரசு தொிவித்துள்ளது

முன் மாஸ் கோ ப ற ப ் ப டுவத ற ் கு வெளியிட்டுள்ள டுவிட்டா் செய்தியில் இந்தியா ரஷ்யா இடயேயான பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவது பகுறித்து தாம் இந்த பயணத்தின் போது பேச் சுவாா்த்தை நடத்த இருப்பதாகக் கூறியள்ளாா

இது தொடா்பாக அவா் வெளியிட்டுள்ள தமது டுவிட்டா் செய்தியில் இந்திய பாதுகாப்பப் படையினா் இதற்கு முன்பட் நடத்திய துல்லிய தாக்குதல் சம்பவத்தின்போது முன்னாள் பிரதமா் டாக்டா் மன்மோகன்சிங் ன து கு றித்து எந்தவித கருத்தும் தொிவிக்காதது ஏன் எள்று வினவிய ள்ளாாட்ட் தற் போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் நாட்டின் நிலைமைய பாபி நட்து செயல்பட வேண்டுமென்றும் அவாட் கேட் டுக் கொண்டாா்

அவாட்டி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக் குதலை கண்டித்து நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றிறி ணந்து கு ரல் கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா

சாவ தேச திரை பபடஙகள் இந்தியாவில படபபிடிபபை நடத்துவத்ற்கு தகவல் ஒலி பரப்பத்துறையின் சாாா்பில் சிற்ப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவம் இதனை பயன் படுத்திக் கொள்ளுமா றும் அவா் கேட் டுக் கொண்டாாப்